ஒருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ச்தார் வல்வபாய் பட்டேல் பிறந்தநாள் தேசியஒற்றுமைதினமாகநாளைகொண்டாடப்படுகிறது

ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் நாளைபதவியேற்கஉள்ளனர்

எக்ஸ்

நிதியமைச்சருமானதிரு

சிதம்பரத்தின் நீதிமன்றகாவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது

ரவீந்தர் இறதிச் சுற்றுக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் மகராஷ்டிராமாநிலசட்டப்பேரவையின் பிஜேபி தலைவராகமுதலமைச்ச் பொறுப்பு வகிக்கும் திரு தேவேந்திரபட்னாவிஸ் ஒருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டாா் சுட்டப்பேரவைக்குதேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர்களின் கூட்டம் மும்பயில் இன்றுபிற்பகல் நடைபெற்றது பட்னாவிஸின் பெயரைஅம்மாநில பிஜேபி

சந்திரகாந்த் பாட்டீல் முன்மொழிந்தாா்

சட்டப்பேரவைஉறுப்பினா்கள் வழிமொழிந்தனா்

அக்கட்சியின் மத்தியபார்வையாளர்களாகமத்தியஅமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் மற்றும் துணைத்தலைவர் திரு அவினாஷ் ராய் கண்ணாஆகியோர் கலந்துகொண்டனர் சட்டப்பேரவைஉறுப்பினா்களின் கூட்டத்தில் வேறுபாா பெயரும் முன்மொழியவில்லைஎன்றும் திரு தோமர் தெரிவித்தார்

அமித்ஷா ஆகியோருக்குநன்றிதெரிவித்துக் கொண்டாா் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேமற்றும் கூட்டணிக் கட்சித் தலைவர்களுக்கும் அவர் நன்றிதெரிவித்துக் கொண்டார் மாநிலத்தில் அமையவிருக்கும் புதியஅரசுமகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்குபாடுபடும் என்றுதெரிவித்தார் விவசாயிகளின் வாழ்க்கைத்தரத்தைஉயா்த்துவதற்குதாம் முன்னுரிமமகொடுக்கப்போவதாகவும் அதன் மூலம் வறட்சி இல்லாதமாநிலமாகமாற்றுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தைஒழிக்கும் இந்தியாவின் முயற்சிக்குதாங்கள் ஆதரவு அளிப்பதாகஐரோப்பிய யூனியனின் நாடாளுமன்றஉறுப்பினா்கள் தெரிவித்துள்ளனா்

மற்றொருஉறுப்பினரானதிரு நாதன் கில் காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் இணையவிருப்பம் தெரிவித்துள்ளதாககூறினார் காஷ்மீர் மக்களுக்குவேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றுஅவர்கள் கேட்டுக்கொண்டதாகமற்றொருஉறுப்பினர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தைசேர்ந்ததொழிலாளர்கள் நேற்றுதீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதற்குஐரோப்பிய யூனியன் குழுவினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மத்தியஅரசுமற்றும் மாநிலஅரசுகள் தங்களுக்குவழங்கியசிறப்பாளவிருந்தோம்பலுக்குநன்றிதெரிவித்துக் கொண்டனர்

வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் தேசியஒற்றுமைதினமாகநாளைகொண்டாடப்படுகிறது சர்தார் இதனையொட்டிசிறப்பானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுதொடர்பாகலட்சக்கணக்கானமக்கள் பல்வேறுநிகழ்ச்சிகளில் நாளைகலந்துகொள்ளஉள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் கெவேடியாவில் உள்ளசர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமைசிலைக்குமலர் தூவிமரியாதைசெலுத்துகிறார் பின்னர் ஒற்றுமைதினத்தைகுறிக்கும் வகையில் நடைபெறும் தொழில்நுட்பகண்காட்சியைபார்வையிடுகிறார் இந்தியஆட்சிப்பணிக்கு புதிதாக இணைந்துள்ளஅதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார்

கடந்த குாயிற்றுக்கிழமைஒலிபரப்பானமனதில் குரல் நிகழ்ச்சியில் ஒற்றமைக்கானஒட்டத்தில் அதிகளவில் மக்கள் கலந்துகொள்ளவேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டாா்

ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் நாளைபதவியேற்கஉள்ளனர் லடாக் யூளியன் பிரதேசத்தின் ஆளுநராகதிரு ராதாகிருஷ்ண மாத்துா் பதவியேற்றுக் கொள்கிறார்

பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நேற்றுதொடங்கியது

தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானதேர்வு மையங்களில் பாதுகாப்பாகதேர்வு நடைபெற்றது மாற்றுத் திறனாளிகள் தேர்வு எழுதுவதற்கு ஸ்ரீநகரில் சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இதுவரைஎந்தவிதஅசம்பாவிதசம்பவங்களும் நிகழவில்லைஎன்றுகல்வித்துறைஅதிகாரிகள் கூறினர்

காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலைமற்றம் மேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியுள்ளதேனி கோவை திண்டுக்கல் நீலகிரிஆகியமாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிககனமழைபெய்யக்கூடும் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கசெல்லவேண்டாம் என்றும் திருபாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டார்

திருசிதம்பரத்திடம் ஒருநாள் விசாரணைசெய்யஅனுமதிக்குமாறுஅமலாக்கப்பிரிவு விடுத்தகோரிக்கையைநீதிபதிநிராகரித்தார் திரு சிதம்பரத்திற்குசிறையில் உரியவசதிகள் வழங்குமாறுநீதிபதிஉத்தரவிட்டார் இலங்கையில் நடைபெறவிருக்கும் அதிபா் தேர்தலில் திரு சஜ்ஜித் பிரேமதாசாவெற்றிபெற்றாலும் தாமேதொடர்ந்துபிரதமராக இருக்கப்போவதாகதிரு ரணில்விக்கிரமசிங்கேதெரிவித்துள்ளார் இன்றுசெய்தியாளர்களைசந்தித்த இலங்கைபிரதமர் ரணில்விக்கிரமசிங்கே ஐக்கியதேசியமுன்னணிஆட்சிகடந்தநான்கு ஐந்துஆண்டுகளில் நாட்டின் திரு வளர்ச்சிக்காகபாடுபட்டுள்ளதாகவும் புதிதாகஅமையவிருக்கும் அரசிலும் இந்தவளர்ச்சிபணிகள் தொடரும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார்

சஜ்ஜித் பிரேமதேசா இலங்கையில் அதிபராக இருப்பார் என்றும் குறிப்பிட்டாள் இதற்கிடையேஅதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சிசார்பில் போட்டியிடும் திரு கோத்தபாயராஜபக்சே தேர்தலில் தாங்கள் வெற்றிபெற்றால் திரு ரணில்விக்கிரமசிங்கேதனதுபதவியைராஜினாமாசெய்யவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்திஉள்ளார்